க ஸ்டாலின் கூறியுள்ளார்

என்றுமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் திரு

சுப்பிரமணியன் கூறியுள்ளார்

உள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் ஊடகங்களின் செய்திஆசிரியர்களுடன் ஆலோசனைமேற்கொண்டுபேசினார்

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் இப்பணிகளைஆய்வு செய்துவருகின்றனர் மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சள் திரு

சுப்பிரமணியன் சென்னையில் ஆய்வு மேற்கொண்டபின்னா செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னையில் படுக்கைவசதிகள் குறித்துஆய்வு மேற்கொண்டமாநிலஅமைச்சர் திரு சேகர்பாபு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

நேருபின்னா் செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னையைபோன்றுதிருச்சிமாவட்டத்திலும் வீடுவீடாகசென்றுஆய்வு மேற்கொள்ளும் பணிதொடங்கிஉள்ளதாகஅவர் தெரிவித்தார்

திருவெறும்பூரில் உள்ளபெல் நிறுவனத்தின் மூலம் ஒருமாதத்திற்குள் ஆக்சிஜன் உற்பத்திதொடங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு

முத்துசாமி படுக்கைவசதிஎண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாகதெரிவித்தார்

இத்தொடர்பாகமுதலமைச்சர் திரு

ஸ்டாலின் இன்றுசென்னையில் மேற்கொண்டஆய்வுக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்தநடைமுறைநாளைமறுநாள் முதல் செயல்பாட்டிற்குவரும் என்றுமாநிலஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது மருத்துவமனைகளில் சிகிச்சைபெற்றுவரும் நோயாளிகள் தனியார் குறித்தவிவரங்களோடுமருந்துகுறித்ததேவையையும் பதிவிடுவதற்குஎன இணையதளம் ஏற்படுத்தப்படும் என்றம் இதுகுறித்தவிவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அதில் குறிப்பிபடப்பட்டுள்ளது

இவ்வாறுவழங்கப்படும் மருந்துகள் உரியமுறையில் பயன்படுத்தப்படுகிறதாஎன்பதுகுறித்தும் கூடுகல் விலைக்குவிற்காமல் இருப்பதைதடுப்பதுகுறித்தம் மக்கள் நல்வாழ்வுத்துறைஅதிகாரிகள் கண்காணிப்பாளர்கள் என்றும் அந்தசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளிகளுக்குதேவையற்றமருந்துச்சீட்டுஅளிக்கும் மருத்துவமனைகள் மீதுசட்டப்படியானநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றும் மாநிலஅரசுஎச்சித்துள்ளது இதற்கிடையே மாநிலங்களுக்கானரெம்டெசிவர் ஒதுக்கீட்டினைமத்தியஅரசுஅதிகரித்துள்ளது

நாளைமுகல் இந்தகடுப்புப் மருந்துமாவட்டஙகளுக்குஅனுப்பிவைக்கப்படும் என்றுமக்கள் நல்வாழ்வுத்துறைகூறியுள்ளது

இதற்கிடையே ஒகேளக்கல் காவிரிஆற்றில் நீர்வரத்துஅதிகரித்துள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்